பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய் ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் ஆசாரை சா்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்க்காமல் போனதற்கு இந்தியா வருத்தம் தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது தொடர்பாக கொன்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி சீனா தடையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் தீவிரவாத அமைப்பாள ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பின் செயல்பாடுகள் வெளிப்படையாக தெரிவதாகவும் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு இந்த இயக்கம் பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் இந்த நடவடிக்கை மசூத் அஸாரை சர்வதேச தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்ப்பதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்பட்ட அனைத்த நாடுகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளது இந்திய மக்களுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வருவோர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது

வெளியுறவுத்துறை செயவாளர் திரு விஜய் கோயல் தலைமையிலான இந்திய குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது அமெரிக்காவிள் ஆயுத இருப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கான செயலாளர் ஆன்ட்ரியா தாம்சன் தலைமையிலான குழு அந்நாட்டின் சார்பில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது சர்வதேச பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆவோசிக்கப்பட்டது சர்வதேச அளவில் ஆயுதங்களை பாதகாப்பது குறித்தம் தீவிரவாதிகள் மற்றம் சமுக விரோதிகளுக்கு இந்த ஆயுதங்கள் கிடைக்காத வகையில் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது உள்நாட்டு அனுசக்தி ஒத்துழைப்பு இந்தியாவில் அமெரிக்கா உதவியுடன் ஆறு அணுக்தி உலைகளை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தூன் எல்லைப்பகுதியில் காதாாபூர் நெடும்பாதை திட்டத்தை இறுதி செய்வதற்கான இந்தியா நடைமுறைகள் குறித்து விவாதிக்க இன்று அட்டாரி வாகாவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இன்று நடைபெறும் முதற்கூட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியா தரப்பில் எடுத்துரைக்கப்படும்

கா்தா்பூரில் அமைந்துள்ள குருத்வாரா சாஹிப்பின் குருநானக் ஜெயந்தி ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா இந்திய மக்களின் வழிபாட்டுத்தலமாக உள்ளதால் போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாகிஸ்தானிடம் இந்தியா இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளது கர்த்தார்ப்பூர் சாஹிப் பகுதியில் யாத்ரீகர்கள் தங்கும் வசதியுடன்கூடிய மையத்தை அமைக்க ஜம்பது ஏக்கர் நிலத்தை இந்தியா அடையாளம் கண்டுள்ளது கலைநயத்துடன் இந்த வளாகம் கட்டப்படவுள்ளது பாதுகாப்பு இந்தியாவின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் என்றாலும் யாத்ரீகர்களின் வசதிக்காக மட்டுமே பாகிஸ்தானுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பார்க்கர் முகமது இப்ராஹிம் கலிஃபுல்லா இந்த குழுவிற்கு தலைமையேற்றுள்ளார் மத அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசுங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் பஜ்சு ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர்

உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவர கடந்த வாரம் அனுமதியளித்தது மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் கூட்டம் புதுதில்லியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தலைமையில் இன்று நடைபெறுகிறது எதிர் வரும் மக்களவைத் தேர்தலில் மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் குறித்தும் ஆலோசிக்க இந்த கூட்டம் நடைபெறுகிறது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா மற்றும் திரு சுனில் சந்திரா ஆகியோர் இந்த கூட்டத்தில் தேர்தலின்போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்க உள்ளனர்

உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராஜ் பாபர் மொராதாபாத் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் மூத்த தலைவர் திரு சஞ்சய் சிங் சுல்தான்பூர் தொகுதியிலிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபிரகாஷ் ஜெயிஷ்வால் கான்பூர் தொகுதியிலும் போட்டயிடுகின்றனர் வடக்கு மத்திய மும்பை தொகுதியில் பிரியா தத்தும் சோலாப்பூர் தொகுதியில் கஷில்குமார் ஷிண்டேவும் மும்பை தெற்குத் தொகுதியில் திரு மிலிந்தியோராவும் போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்திவரும் காந்தி குடும்பத்தினர் குறித்து முறையான தணிக்கை செய்தால் அக்கட்சியினர் செய்த ஊழல்கள் வெளிவரும் என பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜேட்லி குற்றம்சாட்டியுள்ளார்

இதனிடையே புதிய இந்தியாவை இடைத்தரகர்களுக்கும் ஊழலுக்கும் இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார் முறையாக ஒப்பந்தமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்துள்ளனர்

இதனை முன்னிட்டு ஒப்பந்தமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற மறுப்பு தெரிவிக்கும் தீர்மானத்தை இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அந்நாட்டின் பிரதமர் தெரசா மே தாக்கல் செய்தார்

ர்ஃபேல் ஒப்பந்தம் குறித்த மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது ர்ஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் பாதகாப்புத்துறை அமைச்சகம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ள தீர்ப்பை மறு அய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களின் அடிப்படையில் மறு ஆய்வு செய்தால் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த விமானம் குறித்து சா்ச்சை எழுப்பப்பட்டால் இந்தியாவில் போா் செய்யும் திறன் குறித்த தவறான கருத்துக்களை ஏற்படுத்திவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்ச்கள் திரு யஷ்வந்த் சின்ஹா திரு அருண் ஷோரி மற்றும் வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷண் ஆகியோர் ரஃபேல் விமானம் ஒப்பந்தம் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளியாவதற்கு காரணமானவர்கள் என்றும் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாள ஆவணங்களை எவ்வித அனுமதியின்றி எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தேசப் பாதுகாப்பு குறித்த முழுமை பெறாத ஒரு கருத்தை குறிப்பிட்ட சில ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எதிர் தரப்பினா் முன் வைத்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவணங்களை வெளியிட்டது குற்றம் என்றும் இதற்கு காரணமானவர்கள் குறித்து கண்டறிய துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அரசு கூறியுள்ளது எதிரிகளின் கையில் சிக்கும்வகையில் இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது லண்டனில் தொடங்கிய புத்தகத் திருவிழாவில் இந்தியா பெவிலியன் என்ற புத்தக அரங்கை மத்திய தகவல் ஒலிபரப்பு இணை செயலா் திரு விக்ரம் சகாய் புத்தக வெளியிட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திருமதி சாதனா ராவத் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்துள்ளனா்

இந்தியாவின் கலாச்சாரம் வரலாறு மற்றும் நாட்டுப்புற இலக்கியம் ஆகியவை தொடர்பான புத்தகங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன காந்தியடிகளின் படைப்புகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கிற்கும் லண்டன் புத்தகத் திருவிழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இதன் மூலம் இத்தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது

இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அவர் எட்டாயிரம் ரன்னை கடந்துள்ளார் தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் நேற்று இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வரும் ஞாயிற்றுக் கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது

முதல் சுற்றில் அவர் ஃபிரான்ஸ் வீரரை நேர் செட்களில் சென்றார்